பரவலைகட்டுப்படுத்துவதற்குகுறுகியகட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களைஏற்படுத்துமாறுபிரதமர் திருநரேந்திரமோடிமாநிலஅரசுகளைவலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தின் உரிமையபாதுகாக்கஅஇஅதிமுகஅரசுதவறிவிட்டதாகதிமுககுற்றம் சாட்டியுள்ளது

சோலங்கிகாலிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்

இந்தநோய் தொற்றுஅதிகமாககாணப்படும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் காணாலிக் காட்சிவாயிலாக இன்றுஆலோசனைமேற்கொண்டுஅவர் பேசினார்

நம்நாட்டில்தான் இந்தநோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் குறைவாகஉள்ளதுஎன்றுஅவர் கூறினார் மகாராஷ்டிராமற்றும் மத்தியப்பிரதேசத்தில் இந்தநோய் தொற்றுப் பரவல் அதிகரித்துவருவதகுறித்துஅவர் கவலைதெரிவித்தார் இதளைகட்டுப்படுத்துவதற்குஉரியநடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுஅவர் கேட்டுக் கொண்டார்

மகக்கவசம் அணிவகட சமூக இடைவெளியைகடைபிடிப்பது சுனதாரத்தைபேனுவதபோன்றவைமுழுமையாககடபிடிக்கப்படுவதுகுறித்துவிழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவேண்டும் என்றதிருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டார்

விவசாயிகள் நலனைக்கும் அரசாகஅஇஅதிமுகஅரசுதிகழ்கிறதுஎன்றுஅக்கட்சியின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் இன்றுதிருவையாறில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் விவசாயிகளுக்கு தங்குதடையின்றிநீர் கிடைப்பதுறுதிசெய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்துத் துறைகளிலும் தமிழகம் சிறந்துவிளங்கிவருவதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் தமிழகத்தின் உரிமையபாதுனக்கஅஇஅதிமுகஅரசுதவறிவிட்டதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்றுமதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

மக்கள் நலனுக்காகஎன்றென்றும் கொடுக்கும் குரல் கட்சியாகதிமுகதிகழ்கிறதுஎன்றும் அவர் கூறினார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானபிஜேபியின் இறுதிவேட்பாளர் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டுள்ளது

உயிரியல் பூங்காஎதிரேயில் வண்டலூர் நிலையம் அமைப்பதுகுறித்துபரிசீலிக்குமாறுதெற்குரயில்வேக்குசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சனி தென்மாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழைக்குவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

பெடரேஷன் கோப்பக்கானதடகளசாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் தளலஷ்மி தங்கப்பதக்கம் வென்றார்